நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மாநில அமைச்சர்திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

டிராவில் முடிவடைந்தது

அவசரகால பயன்பாட்டிற்கு இந்திய தயாரிப்பான கோவிஷீல்டு கோவாக்ஸீன் ஆகிய இரண்டு தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் இவை இரண்டும் விலை குறைவானவை என்று குறிப்பிட்டார் இந்த இரண்டு தடுப்பூசிகளை தவிர மேலும் நான்கு தடுப்பூசிகள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று பிரதமர் கூறினார் முதல்கட்டமாக சுகாதாரம் மற்றும் முன்களப் பணியாளா்கள் மூன்று கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளதாகவும் அதன் செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் பிரதமர் கூறினார்

தடுப்பூசி போட்டவர்களுக்கு பக்கவிளைவுகள் ஏதேனும் ஏற்படுமானால் அதற்கு தேவையான சிகிச்சை அளிக்க மத்திய அரசு முன்னேற்பாடுகளை செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் கோவிட் பரவுவதை வெகுவாக கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாகவும் அவர் கூறினார் தடுப்பூசி தொடர்பாக வதந்திகள் பரவாமல் தடுக்க மாநில அரசுகள் நடவடிக்கை வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க கோழிப் பண்ணைகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார்

தமிழகத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோவில் நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சா் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளாா் திண்டுக்கல்லில் புதிதாக கட்டப்பட்ட இந்துசமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தை அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரனுடன் சேர்ந்து திறந்துவைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்கள் மட்டுமல்லாமல் வனத்துறை இடங்களிலும் ஆக்கரமிப்புகள் கண்டறியப்பட்டு கையகப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் கோயில்களில் இருந்து காணாமல் போன சிலைகள் மீட்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து இந்த பணி நடைபெறும் என்றும் அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்தார்

திருப்பத்தூரில் வணிகவரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணியுடன் கட்டுமான தொழிவாளர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அவர்வழங்கினார் பெண்களுக்கு வழங்கப்படும் திருமண உதவித்தொகையை போல கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆண்களுக்கும் திருமண உதவித்தொகை வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்

பொங்கல் திருநாளை கொண்டாட பொது மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் வகையில் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு இயக்கப்படுகின்றன இதற்காக மாதவரம் தாம்பரம் பூவிருந்தவல்லி கோயம்பேடு கேகேநகர் ஆகிய இடங்களில் சிறப்பு பேருந்து நிலையங்கள் இயங்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதில் பிரதம் திரு நநரேந்திரமோடி தலைமையிலான அரசு கவனமாக இருப்பதாக தேசிய சிறுபான்ஸ் ஆணையத்தின் துணைத்தலைவர் திரு ஆர்த்தீப் ரலீது கூறியுள்ளார் தமிழகத்தில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினாா்

தமிழகத்தில் உள்ள ஹஜ் யாத்திரிகளுக்கு மாநில அரசு ஆறு கோடி ரூபாய் மானியம் வழங்கி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்

நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் விசாரணைக்கு மாவட்ட சிறப்பு நீதிமன்றங்கள் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீப் பானர்ஜி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோரை கொண்ட அமர்வு முன்னுரிமை அடிப்படையில் இந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என் உத்தரவிட்டது

மாவட்ட செய்திகள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீரை தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் இன்று திறந்து வைத்தார்

பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்கள் நடைபெறும் இடங்களில் வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் திரு சஜ்ஜன் சிங் சவான் இன்று நேரில் கள ஆய்வு மேற்கொண்டார்

நெல்லை தாமிரபரணி ஆற்றில் மூன்றாவது நாளாக வெள்ளம் கரைபுரண்டு ஒடுவதால் ஆற்றுப் பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது

நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சம நிலையில் உள்ளன

கோவாவில் நடைபெற்று வரும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மோகன் பெகான் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது